மக்களவையில் இது குறித்தகேள்விக்குமத்தியநிதித்துறை இணையமைச்சர் திருஅனுராக் சிங் தாக்கூர் எழுத்து மூலம் பதிலளித்தார்

இத்திட்டத்தின் பயன்கள் அவர்கள் அறுபதுவயதுளட்டியவுடன் கிடைத்துவருவதாககூறினார்

அவசரகாலத்தில் ப்புக்குறிப்பிட்டபிரிவுகளில் துணைநிலைஆளுநர் தமதுஅதிகாரத்தையயன்படுத்த இச்சுட்டத்தில் வகைசெய்யப்பட்டுள்ளது இது குறித்தவிவாத்திற்குபதிலளித்தபேசியஉள்துறை இணையமைச்சர் திருகிஷன் ரெட்டி அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையேசுமுகமானசூழலை இந்தமசோதாஉறுதிசெய்யும் என்றுதெரிவித்தார் இச்சட்டத்திற்குஎதிரானஉறுப்பினர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர்

தனைநிலைஆளுநருக்குகடுதல் அதிகாரம் ஏதும் அளிக்கப்படவில்லைஎன்றும் கூறினார் தில்லிசட்டப்பேரவைக்குகுறிப்பிட்டஅதிகாரங்களேஉள்ளதாகவும் அரசுநிர்வாகிஎன்றமுறையில் துணைநிலைஆளுநரிடம் தில்லிஅரகஆலோசிக்கவேண்டும் என்பதைதாம் நினைவுபடுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார்

நாட்டில் இதுவரைநான்குகோடியே லட்சத்திற்கும் மேற்பட்டகோவிட் தடுப்பு மருந்துசெலுத்தப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

இது தங்கள் நாட்டில் தடுப்பு மருந்துசெலுத்துவதற்கானபணிகளுக்குஉதவிகரமாக இருக்கும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெற்றஉள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் பிஜேபிவெற்றிபெற்றது

இத்தேர்தலில் பிஜேபிக்குஆதரவு தெரிவித்ததற்குமக்களுக்குநன்றிதெரிவித்துக் கொள்வதாகபிரதமர் திருநரேந்திரமோதிகூறியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலத்தில் இரண்டாம் கட்டசுட்டப்பேரவைத் முதல் மற்றும் தேர்தலுக்கானவாக்குப்பதிவைநியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்குஎடுக்கப்பட்டுள்ளநடவடிக்கைகள் குறித்துதேர்தல் ஆணையம் நேற்றுஆய்வு நடத்தியது

மாவட்டஆட்சியர்கள் மற்றும் காவல்துறைகண்காணிப்பாளர்கள் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர்

இச்சந்திப்பின்போதுஆஃஃகன் அமைதிநடவடிக்கைகள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்பட்டதாகதிருஜெய்சங்கர் தமதுடுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்

தமிழகசுட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

தமிழகத்தில் கோவிட் தொற்றுப் பரவல் அதிகரித்துவருவதையடுத்து அனைத்துபல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இன்றுமுதல் இணையவழியில் மட்டுமேவகுப்புகள் நடத்தப்படும் எனமாநிலஅரசுஅறிவித்துள்ளது இதுகுறித்துதலைமைச் செயலாளர் திருராஜீவ் ரஞ்சன் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் கல்வித்துறைமற்றும் சுகாதாரத்துறைஅதிகாரிகளுடன் நடத்தியஆலோகனைஅடிப்படையில் இந்தமுடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத் தெரிவித்துள்ளார்

மேலும் இந்தப் பருவத்திற்கான இறதித் தேர்வுகள் இணையவழியில் மட்டுமேநடத்தப்படும் என்றும் தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார் கர்நாடகாமாநிலத்தில் கோவிட் தொற்றுஅதிகரித்துவரும் நிலையில் ழு ஊரடங்கோஅல்லதுபகுதிஅளவு ஊரடங்கோபிறப்பிக்கும் உத்தேசம் இல்லைஎன்றுஅம்மாநிலசுகாதாரத்துறைஅமைச்சர் திருசுதாகர் தெரிவித்துள்ளார் இது குறித்துபெங்களுருவில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் முத்தகுடிமக்களுக்குவிலையில்லாமல் தடுப்பு மருந்துசெலுத்துவதுகுறித்துதளியார் மருத்துவமனைநிர்வாகத்திடம் ஆலோசிக்கப்படும் கோவிட் என்றுகூறினார்

போன்றநியமனகடிதத்தையாருக்கும் அளிக்கவில்லைஎன்று இந்தியரயில்வேஉணவு மற்றும் இது சுற்றுலாக் கழகம் தெரிவித்துள்ளதாகபத்திரிகைதகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ளசெய்திக் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கதந்திரப் போராட்டவீரர்களானபகத் சிங் ராஜ்குரு கக்தேவ் ஆகியோரின் தியாகநினைவு தினத்தைமுன்னிட்டு இன்றுஅவர்கள் குறித்த இரண்டுதிரைப்படங்களைதிரைப்படப்பிரிவு திரையிடவுள்ளது பகத் சிங்கின் குழந்தைபருவம் முதல் இன்முகத்துடன் தூக்குமேடைக்குசென்றதருணம் வரைவிளக்கும் இருபதுநிமிட ஆங்கிலதிரைபடம் ஒளிபரப்பாகவுள்ளது

இப்போட்டி புனேயில் பிற்பகல் மணிஒன்றுமுப்பதுக்குதொடங்குகிறது மூன்றுபோட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன